தலைவர்கள் தீவிரபிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர்

பெற்றநீதிபதிதிரு ஏ கேடட்நாயக்கைஉச்சநீதிமன்றம் இன்றுநியமித்துள்ளது

இந்ததொகுதிகளில் நாளைமறுநாள் பிரச்சாரம் முடிவடைகிறது தேசியஜனநாயககூட்டணிவேட்பாளா்களைஆதரித்தபிரதமா் திருநரேந்திரமோடி பிஜேபி தலைவா் திருஅமித்ஷா காங்கிரஸ் தலைவர் திருராகுல்காந்தி பொதுச்செயலாளர் திருமதிபிரியங்காகாந்திவத்ரா உள்ளிட்டதலைவர்கள் தீவிரவாக்குசேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர்

உத்திரபிரதேசமாநிலம் பன்டாவில் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றியஅவர் தேசிய ஜனநாயாககூட்டணிஅரசுகொண்டுவந்தபல்வேறுமக்கள் நலத்திட்டங்கள் குறித்துசமாஜ்வாதி பகுஜன் சமாஜ் ஆகியகட்சிகள் மக்களிடம் உண்மைக்கு புறம்பானதகவல்களைதெரிவித்துவருவதாககூறினாா் பாதுகாப்பு தளவாடஉற்பத்திக்காகஉத்திரபிரதேசத்தில் பன்டல் காண்ட் விரைவு நெடும்பாதைதொழில் திட்டம் குறித்தும் தவறானதகவல்களைஎதிர்கட்சிகள் கூறிவருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார்

வங்கிஅரசியலில் பிஜேபிக்குநம்பிக்கை வாக்கு இல்லைஎன்றும் நாட்டின் பாதுகாப்புக்குமட்டுமேமுன்னுரிமைஅளித்துபிரதமர் திருமோடிதலைமையிலானஅரசுசெயல்பட்டதாகஅவர் தெரிவித்தார் பாகிஸ்தானின் தாக்குதல் நடவடிக்கைகளுக்குதக்கபதிலடிகொடுக்கப்பட்டுள்ளதாகவும் திருஅமீத் ஷா தெரிவித்தார் ராஜஸ்தான் மாநிலம் ஜலோரில் நடைபெற்றதேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசியகாங்கிரஸ் தலைவர் திருராகுல்காந்தி தேசிய ஜனநாயகக் கூட்டணிஅரசால் கொண்டுவரப்பட்டபணமதிப்பிழப்பு நடவடிக்கைமற்றும் சரக்குமற்றும் சேவைவரிவிதிப்பு ச போன்றவற்றால் ச ஏழமக்கள் தொழிலாளர்கள் சிறுவணிகர்கள் பெரும் பாதிப்புக்குஆளாகி இருப்பதாகக் கூறினார் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளநியாய் திட்டம் இவர்களுக்குபலனளிப்பதாகஅமையும் என்றும் அவர் குறிப்பிட்டார் கடந்தஐந்துஆண்டுகளில் பிரதமா் திருநரேந்திரமோடிநாட்டுமக்களுக்குஅநீதி இழழத்துள்ளதாகவும் அவா குற்றம்சாட்டினார் காங்கிரஸ் பொதுச்செயலாளா் திருமதிபிரியங்காகாந்திவத்ரா உத்திரபிரதேசமாநிலம் ஐலவுன் பகுதியில் தமதுகட்சிவேட்பாளர்களுக்குஆதரவு திரட்டினார் பகுஐன் சமாஜ் கட்சித் தலைவர் செல்விமாயாவதிஉள்ளிட்டோரும் தீவிரபிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர்

திருப்பரங்குன்றம் தொகுதியில் போட்டியிடும் திமுகவேட்பாளர் திரு ப சரவணன் இன்றுதமதுவேட்புமனுவைதாக்கல் செய்தார் நான்குசட்டமன்றதொகுதி இடைத்தேர்தலிலும் அஇஅதிமுகவேட்பாளர்களுக்குஆதரவு அளிப்பதாகபாமக தமாகா புதியதமிழகம் ஆகியகட்சிகள் தெரிவித்துள்ளன

இது தொடர்பானவழக்குவிசாரணைக்குவந்தபோது இந்ததகவல்தெரிவிக்கப்பட்டது

தலைமைநீதிபதிமீதுகூறப்பட்டுள்ளபாலியல் இருப்பினும் புகார் குறித்து புலன் விசாரணைமேற்கொள்ளதேவையில்லைஎன்றும் நீதிபதிகள் தெரிவித்தனா் இதனிடையே இந்த புகார் குறித்துவிசாரிக்கஅமைக்கப்பட்ட முன்றுநீதிபதிகள் குழுவில் இடம்பெற்றிருந்தஉச்சநீதிமன்றத்தின் முத்தநீதிபதியானதிருஎன் விரமணா இந்தவிசாரணையிலிருந்துவிலகிக் கொண்டுள்ளார் இந்தியகடற்படையின் தயார்நிலைகுறித்துபாதுகாப்புத் துறைஅமைச்சர் திருமதிநிர்மலாசீதாராமன் இன்றுஆய்வு செய்தாா் இன்றுடன் முடிவடைந்தகடற்படைதளபதிகளின் மாநாட்டில் எந்தவொருகுழ்நிலையிலும் கடற்படையில் தயார்நிலைகுறித்தும் காலத்திற்கேற்பதொழில்நுட்பரீதியானநவீனமயமாக்குவதுகுறித்துகடற்படை உட்கட்டமைப்பு வசதிகளைமேம்படுத்துவதுமற்றும் இன்றஆய்வு குறித்துஅமைச்சர் மேற்கொண்டார் கடவோரபகுதிகளில் எந்தவொருசூழ்நிலையையும் எதிர்கொள்வதற்குஉறுதியானகடற்படைகட்டமைப்பு உருவாக்கவேண்டுமென்றுவலியுறுத்தினார் கடற்படைக்குஅளிக்கப்பட்டுள்ளவசதிகளையும் ஒதுக்கீடுசெய்யப்படும் நிதியையும் முழு அளவில் பயன்படுத்திக் கொள்ளவேண்டுமென்றுகடற்படைதளபதிகளைஅவர் கேட்டுக் கொண்டார் மாநாட்டில் பேசியகடற்படைதளபதிஅட்மிரல் சுனில் லம்பாதளபதிகளுக்குவேண்டிபஆலோசனைகளைவழங்கினார் மேம்பாடு கட்டமைப்புகளைவலுப்படுத்துதல் மனிதஆற்றல் நிர்வாகம் தயார்நிலை திறன் உள்ளிட்டமுக்கியவிஷயங்கள் குறித்தும் கடற்படை தலைவர் இம்மாநாட்டில் பேசினார் இந்தியப் பெருங்கடல் மற்றும் தென்கிழக்கு வங்கக் கடல் பகுதியில் குறைந்தகாற்றுழுத்ததாழ்வுப்பகுதிஉருவாகியுள்ளதாகசென்னைவானிலைஆய்வு மையதுணைத்தலைமை இயக்குநர் திருபாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்றுசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் நாளைக்குள் காற்றழுத்ததாழ்வு மண்டலமாகவும் பின்னர் புயலாகவும் மாறக்கூடும் என்றுகூறினார்

இப்பகுதியில் தூண்டில் வளைவு அமைக்கவேண்டுமெனமீனவர்கள் கோரிக்கைவிடுத்துள்ளனர்

அந்நாட்டில் தீவிரசோதனைமேற்கொள்ளப்பட்டுவருகிறது இந்தசோதனையின்போதுஉள்நாட்டில் தயாரிக்கப்பட்டகையெறிகுண்டுகள் உள்ளிட்ட ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டதுடன் குண்டுவெடிப்பு தொடர்பாகமேலும் முன்றுபோ கைதுசெய்யப்பட்டனர் பொதுமக்கள் அச்சமடையதேவையில்லைஎன்றும் சோதனைநடவடிக்கைகளுக்குமக்கள் அரசின் ஒத்துழைப்பு அளிக்குமாறம் அந்நாட்டுஅரசுகேட்டுக்கொண்டுள்ளது தீவிரவாதத்துக்குஎதிரானஅரசின் நடவடிக்கைகள் குறித்துஅரசின் செய்தித்துறைஅல்லதுமுப்படைசெய்திதொடர்பாளர்கள் தெரிவிக்கும் அதிகாரப்பூர்வகருத்துக்களைமட்டுமேநம்புமாறு இலங்கைஅரசின் செய்தித்துறைதலைமை இயக்குநர் திருநலாக்காகலுவீவாகேட்டுக் கொண்டுள்ளார் நிலைமையசமாளிக்கஏதுவாக இலங்கையில் இரவு பத்துமணிமுதல் அதிகாலைநான்குமணிவரைஊரடங்கு உத்தரவு அமலில் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இணையில் பிள்ளையில் போட்டியில் இன்றுநடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா ராஜஸ்தான் அணிகள் மோதுகின்றன